புதியவேளாண் சட்டங்கள் தங்களதுவிளைபொருட்களுக்கானவிலையைதாமதமின்றிபெறுவதற்குவகைசெய்வதாகமத்தியநிதிய மைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்துள்ளார்

குணமடைந்துள்ளனர்

திறக்கப்படும் என்றுஅமைச்சர் திருசெங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஐ பிஎல் கிரிக்கெட்டில் இன்றுமும்பை ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன

சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் விவசாயிகள் தங்களுக்குவிருப்பானவர்களுக்குஅவர்கள் விரும்பியநேரத்தில் விரும்பிய இடத்தில் தங்களதுபொருட்களைவிற்பனைசெய்யலாம் என்றார்

கரும்பு விவசாயிகள் சந்தித்துவரும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றுஅவர் குறிப்பிட்டார்

சமூக இடைவெளியைபராமரிக்கும் வைகயில் இருக்கை ஒர் இடைவெளிவிட்டுபார்வையாளர்கள் அமரவைக்கப்படவேண்டும் என்றுஅவர் தெரிவித்தார் திரையரங்குகளுக்குள் போதுசானிடைசர் கொண்டுகைகளைசுத்தம் நழையும் செய்வதற்கானவசதிசெய்துதரப்படவேண்டும் என்றும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து இருக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் ஒவ்வொருகாட்சிக்கும் இடையேதிரையரங்குகளைசானிடைசர் கொண்டுகத்தம் செய்யப்படவேண்டும் இதற்கேற்றவகையில் ஒருகாட்சிக்கும் மற்றொருகாட்சிக்கும் இடையேநேர இடைவெளி என்றம் இருக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார்

கூடுதலாகடிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுகூட்டர் திரையரங்குகளில் கூடுவதைதவிர்க்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆன்லைன் டிக்கெட்டுவிற்பனையைதிரையரங்குகள் ஊக்குவிக்கவேண்டும் என்றும் திருபிரகாஷ் ஐவ்டேகர் தெரிவித்தார்

நடப்பு அக்டோபர் மாதத்திலிருந்துடிசம்பர் மாதம் வரையிலானகாலத்தில் வழிபாட்டுத் தலங்கள் கண்காட்சிகள் கலாச்சாரநிகழ்வுகள் போன்றவற்றில் பேரணிகள் மக்கள் அதிகளவில் கூடுவதைதவிர்க்கவேண்டும் என்றுஅறிவுறுத்தப்பட்டுள்ளது

மாநில மாவட்டமற்றும் உள்ளாட்சிநிர்வாகஅமைப்புகள் பொதுமக்கள் கூடும் இடங்களில் சமுக இடைவெளியைபராமரித்தல் கிருமிநாசினிதெளிப்பு உடல் வெப்பரிசோதனைபோன்றவற்றைஉறுதிசெய்யப்படவேண்டும் என்றும் மத்தியசுகாதாரத் துறைகூறியுள்ளது

சென்னைகோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் இதைத் தெரிவித்தார்

இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்டுபல்கலைக் கழகத்தைசேர்ந்தபேராசிரியர் ரோஜர் பென்ரோஸ் ரெனார்டுஜென்சல் மற்றும் ஆண்ட்ரியாகீஸ் ஆகியோருக்கு இந்தவிருதுபகிர்ந்துஅளிக்கப்படுகிறது ஐ பிஎல் கிரிக்கெட்டில் இன்றுமும்பை ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன